எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்று எதிர்க்கட்சியினர் எழுப்பி வரும் கேள்விக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்

சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் சோபியான் பகுதியில் தீவிரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

முறையிலான புதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் இன்று தொடங்கி வைத்தார்

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் ஒருநாள் பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சென்னை வருகிறார்

அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் இதைத்தொடர்ந்து அஇஅதிமுக பிஜேபி மற்றம் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார் பின்னர் கிளாம்பாக்கத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து பிரதமர் புதுதில்லி புறப்பட்டு செல்கிறார் வருகையொட்டி பிரதமரின் சென்னையில் பலத்த பாகுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாகிஸ்தானின் பாலக்கோட் பகுதியில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்று எதிர்க்கட்சியினர் எழுப்பி வரும் கேள்விக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்தியப் பிரதேசத்தில் நடைபெற்ற விஜய் சங்கலப் பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தேசத்தை நேசிப்பவர்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் ஒரு பக்கத்தில் இருப்பதாக தெரிவித்தார் ஆனால் மோடியை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது ராணுவ வீரர்களின் துணிச்சலை எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருவதாக அவர் கூறினார் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கள் பாகிஸ்தான் இந்தக் பிரதமர் திரு இம்ரான்கானுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கடந்த காலங்களில் தீவிரவாதத்திற்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காங்கிரஸ் கட்சி இனிவரும் காலங்களிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்காது என்று அவர் கூறினார் கடந்த ஐந்தாண்டுகளில் தமது ஆட்சியில் நடைபெற்ற நலத்திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டார் பின்னர் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் ஒய்வூதிய திட்டப் பயனாளிகளிடம் அவர் கலந்துரையாடினார் முன்னதாக அமைப்பு சாரா தொழிலாளர் ஒய்வூதியத் திட்டத்தை குஜராத் மாநில தலைநகர் காந்திநகரில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்தார் அப்போது உரையாற்றிய அவர் சமூக பாதுகாப்பு அளிக்கும் திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக இந்த திட்டம் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதத்தில் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது என்று அவர் கூறினார் விவசாயிகள் மற்றம் தொழிலாளர்கள் மீது தமது அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் அதேநேரத்தில் அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கட்சியினர் இந்த திட்டங்களை வருவதாகவும் குறைகூறி பிரதமர் திரு நரேந்திரமோடி அப்போது தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிவம் புல்வாமா மாவட்டத்தில் நாயக் முஹல்வா டிராலில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தப்பாக்கி சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர்

அந்தப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது மற்றொரு சும்பவத்தில் ஷோபியான் மாவட்டம் நர்வா பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் புல்வாமா தாக்குதலையடுத்து இந்திய விமானப்படை பாகிஸ்தானில் உள்ள பாலகோட் தீவிரவாத முகாம்கள் மீது நடத்திய துல்லிய தாக்குதல் ஒரு ராணுவ நடவடிக்கை அல்ல என்றும் அது தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கை மட்டுமே என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சள் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா மீது நடத்தப்படும் தீவிரவாத தாக்குதல்களின் வேரானது பாகிஸ்தானிலேயே காணப்படுகிறது என்ற அரசு காலத்திலிருந்தே சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது என்றார் எனினும் பாகிஸ்தான் தரப்பில் தீவிரவாத முகாம்களை அகற்றும் எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார்

வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டனரியின் வெற்றி குறித்து கேட்டதற்கு இக்கூட்டணி நாடு முழுவதும் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக ரிப்பள் மாளிகையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருமதி நிர்மலா சீதூராமன் பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளா் ஒய்வூதிய திட்டத்தை மாநில தொழிலாளா் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோஃபர் கபில் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் தொடங்கி வைத்தார்

வருங்கால வைப்பு நிதி தேசிய ஓய்வூதியத்திட்டம் தொழிலாளர் காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றில் அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கக் கூடாது என்பது இத்திட்டத்திற்கான விதிமுறைகளாகும் ஆதார் அட்டை வங்கிக்கணக்கு எண் ஆகியவற்றுடன் அருகில் உள்ள பொது சேவை மையத்தை அணுகி முதல் மாத சந்தாவை செலுத்தி உறுப்பினராக பதிவு செய்துகொள்ளலாம் இரண்டாவது மாதம் முதற்கொண்டு சந்தா தொகை அவர்களது வங்கிகணக்கிலிருந்து நேரடியாக பெறப்படும்

இந்திய எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைபவர்களை கண்காணிக்கவும் அங்கு நடைபெறும் குற்றச் செயல்களை தடுக்கவும் சுமிக்ஞ்சை முறையிவான புதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்திய பங்களாதேஷ் எல்லைப் பகுதியான அசாமில் உள்ள துப்ரி மாவட்டத்தில் இந்த பாதுகாப்பு கண்காணிப்பு முறையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தொடங்கி வைத்தார் சுவர்கள் இல்லாத எல்லைப் பகுதியாக இந்தியா பங்களாதேஷ் எல்லை இருந்து வருகிறது இதன் காரணமாக இந்திய எல்லைக்குள் பலரும் ஊடுருவி வருகின்றனர் இதனை கண்காணிக்கும் விதத்தில் எல்லைப் பாதுகாப்புப் படை வீரர்களுக்கு இந்த புதிய சமிக்ஞ்சை வகதி அறிமுகப்பட்டுள்ளது

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றுக்கு தலா இரண்டு தொகுதிகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்கு மக்கள் தேசிய கட்சி இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் ம திமுக விற்கு தவா ஒரு தொகுதியும்ஒதுக்கப்பட்டிருப்பதாக திரு முகஸ்டாலின் தெரிவித்தார் மேலும் மதிமுக விற்கு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலின்போது அக்கட்சியின் ஒரு வேட்பாளருக்கு திமுக ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் கூறினார் இந்திய ராணுவத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பாலக்கோடு பகுதியில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலை விமர்சித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான திரு திக்விஜய் சிங் புல்வாமாவில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படைத் தாக்குதலை ஒரு விபத்து என்று கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார் பாகிஸ்தானுக்கு ஆதரவளிக்கும் இதுபோன்ற கருத்துக்கள் நமது படைகளுக்கு மிகுந்த சோர்வை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் கேட்டுக் கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் ஒவ்வொரு சாதாரண மனிதனும் இந்த நாட்டினுடைய வீரர்களாக இருக்கிறார்கள் என்றார் அப்படி பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும்போது மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர் தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தாதவரை அந்நாட்டுடன் எந்தவித பேச்கவார்த்தையும் நடைபெறாது என்று தெரிவித்தார்